இன்றுசென்னைஹைதராபாத் அகமதாபாத் சூரத் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர்

அதிகரித்துள்ளது பிரதமர் திரு

தலைவா பிரதமா உள்ளிட்டதலைவாகள் மக்களுக்குவாழ்த்துகள் தெரிவித்துள்ளனா

ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறினார்

பொதுககாதாரமருத்துவநிபுணர் டாக்டர் சந்திரசேகர் டாக்டர் ஹேமலதா நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் திரு தாக்கூர் பேராசிரியா் திரு சேகா் சதுர்வேதிஆகியோா் தெலங்கானாமாநிலக்காதாரத்துறைஅமைச்சா் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர்

நகர்ப்புறங்களில் அத்தியாவசியப் பொருட்களைவிற்பனைசெய்யும் கடைகளைதிறக்கஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சிமற்றும் நகராட்சிஎல்லைக்குஅப்பால் சந்தைபகுதிக்குள் இயங்கும் கடைகளுக்குஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவிலிருந்துவிலக்குஅளிக்கப்பட்டுள்ளதாகஉள்துறைஅமைச்சகம் இன்றுஅறிவித்துள்ளது குடியிருப்பு பகுதிகளுக்குஅருகிலும் அடுக்குமாடிகுடியிருப்பு வளாகங்களுககுள் செயவ்படும் கடைகளைதிறக்கவும் அனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது

அதேநேரத்தில் இந்ததள்வுகள் அனைத்தும் நோய்த்தொற்றுஅதிகமாகஉள்ளபகுதிகளுக்குபொருந்தாதுஎன்றும் மத்திய அரசுதெளிவுபடுத்தியுள்ளது

ஜெய்சங்கள் கத்தாா் அரபு எமிரேட்ஸ் நைஜர் பாலஸ்தீனம் மற்றும் செக் குடியரசுஆகியநாடுகளின் அமைச்சர்களுடன் றுக்கிய ஆலோசனைநடத்தினார் கத்தார் வெளியுறவுத்துறைஅமைச்சா் திரு முகமது பின் அப்துல் ரகுமான்அல்தாளியுடன் திரு

இதபோன்றநிலைமைகள் இரு நாடுகளுக்கிடையேயானநட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவா தெரிவித்தார்

நைஜர் வெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு

இதேபோல் பாலஸ்தீனத்திற்கும் மருந்துகள் அனுப்பப்படும் என்றுஅந்நாட்டின் வெளியுறவுத்துறைஅமைச்சி திரு ரியாத் அல் மால்கியிடம் திரு ஜெய்சங்கர் உறுதிஅளித்தார்

சர்வதேசஅளவில் ஒவ்வொருநாடுகளும் ஒத்துழைத்துசெயல்படவேண்டியபாடத்தை இந்தபெருந்தொற்றுமக்குகற்றுக் கொடுத்துள்ளதாக இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டனர்

நாட்டில் உள்ளஅனைத்துஅகில இந்தியவானொலிநிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது

தமிழகத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் புளிதரமலான் நோன்பு மாதம் தொடங்கப்பட்டிருப்பதைமுன்னிட்டுகுடியரசுத் தலைவா் குடியரசுத் துணைத் தலைவா பிரதமா உள்ளிட்டதலைவாகள் மக்களுக்குவாழ்த்துகள் தெரிவித்துள்ளனா்

வெங்கப்யாநாயுடு கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் இந்த புளிதமானமாதம் மதநல்லிணக்கத்தின் மீதானஉணாவையும் சமூகத்தில் சகோதரத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் மேலும் வளர்க்கட்டும் என்றுகுறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடுமுழுவதும் தீப்பெட்டிதொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்குதலாஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றுமுதலமைச்சன் திரு எடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்